நகரங்களுக்காள அதிநவீன போக்குவரத்து முறையை அரசு உருவாக்கி வருவதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார்

மெட்ரோ மற்றும் ரயில் போக்குவரத்து முறைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் நகரங்களுக்கான அதிநவீன போக்குவரத்து முறையை அரசு உருவாக்கி வருவதாக பிரதம் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கும் சூரத் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் இன்று காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி பேசிய பிரதமா் மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடர்பாக நாட்டில் நவீன சிந்தனை இல்லாத காலம் ஒன்று இருந்தது என்றார் மெட்ரோ கொள்கை என்பது இல்லாததன் விளைவாக பல்வேறு நகரங்களில் பல்வேறு மெட்ரோ ரயில் போக்குவர்தது முறைகள் இருந்தன நாடு முழுவதும் மெட்ரோ ரயில் போக்குவரத்து விரிவாக்கத்தில் முந்தைய அரசுகளின் அனுகுமுறைக்கும் தற்போதுள்ள அரசின் அனுகுமுறைக்கும் உள்ள வேறுபாட்டை காண்பது இதற்கு சிறந்த உதாரணமாகும்

நாட்டின் இரண்டு முக்கிய வணிக மையங்களில் போக்குவர்தது தொடர்பை இந்த மெட்ரோ திட்டம் மேலும் வலுப்படுத்தும் என்று குறிப்பிட்ட அவர் அகமதாபாத்தும் சூரத்தும் மிக முக்கியமான பரிசுகளை இன்று பெற்றுள்ளன என்றார் இந்த மெட்ரோ திட்டங்கள் கற்றுக்குழலுக்கு உகந்த பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பயணம் செய்யும் திட்டமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார்

இன்று நடைபெற்ற அடிக்கல் நாட்டும் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜாத் ஆளுநர் திரு ஆச்சாரிய தேவ்ரத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்

இந்த நடவடிக்கை மிகவும் முக்கியமானது என்று இலங்கை பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்சே பிரதம் திரு நரேந்திரமோடியையும் இந்திய அரசையும் பாராட்டி அனுப்பியுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் உலகையே சீாகுலைத்த பெருந்தொற்றின் முடிவுக்கான தொடக்கத்தை தாங்கள் இதில் காண்பதாக திரு ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பிரதமருக்கு டுவிட்டர் செய்தியில் நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த பெருந்தொற்றுக்கு எதிராக போராட்டத்தில் இந்திய விஞ்ஞாளிகள் மற்றும் முன்களப் பணியாளர்களின் ஒய்வில்லாத முயற்சிகள் முக்கிய பங்கு வகித்துள்ளன என்று கூறியுள்ளார் ஆரோக்கியமான நோயில்லாத உலகம் என்ற இந்தியாவின் முன் முயற்சிக்கு வெகு விரைவாக தடுப்பூசி தயாரித்ததும் அதற்கான இயக்கத்தை தொடங்கி வைத்ததும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று திரு மோடி குறிப்பிட்டுள்ளார்

இந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் தங்கள் கருத்துக்களை நமோ செயலி மற்றும் மை கவ் இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ளலாம்

புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங்கும் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்ச் திரு நிதின் கட்கியும் இதளை தொடங்கி வைக்கின்றனர் இந்த துறைக்கான இணை அமைச்சா் ஜெனரல் வி கே சிங் நித்தி ஆயோக்கின் தலைமை நிர்வாகி திரு அமிதாப்கான் ஆகியோம் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர்

சாலை பாதுகாப்பு குறித்த குறம்படங்களை திரையிடுவது உள்ளிட்ட பல்வேறு நிகழச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டள்ளன வாகா எல்லையிலிருந்து கன்னியாகுமரி வரை பாதுகாப்பான வேகத்தில் வாகனங்களை இயக்கி தேசிய சாம்பியன் பட்டத்தை பெறுவதற்கான பயணமும் இன்று தொடங்குகிறது மாநில அரசககள் பொதுத்துறை நிறுவனங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் போன்றவை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைளில் ஈடுபடுவதோடு கருத்தரங்குகள் நடைபயணங்கள் போஸ்டர் வடிவமைக்கும் போட்டிகள் போன்றவற்றையும் நடத்துகின்றன வேளாண் சட்டங்களை திரும்பப்பெறுவது என்பதை தவிர வேறு எதைப்பற்றி பேச விரும்பினாலும் விவசாயிகள் அரசிடம் எடுத்துரைக்கலாம் என மத்திய வேளாண் அமைக்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் நாளை நடைபெறவுள்ள அடுத்த கற்று பேச்சுவா்த்தையில் வேளாண் சீாதிருத்தங்கள் குறித்த விவாதத்தில் பிரிவு வாரியாக விவாதம் நடத்த முன்வருமாறு போராடும் விவசாயிகளை அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஒன்பதாவது குற்று பேச்சுவார்த்தையில் எந்த முடியும் எடுக்கப்படாததால் நாளை மீண்டும் பேச்சு நடத்த அரசும் போராடும் விவசாய சங்கங்களின் பிரதிநதிகளும் ஒப்புக் கொண்டுள்ளனர் சந்தைகள் வா்த்தகா்களின் பதிவு மற்றும் பிற சந்தேகங்கள் குறித்து பேச்சு நடத்த அரசு ஒப்புக் கொண்டிருக்கும் ஆலோசனை விவசாயிகளிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அறுவடைக்கு பிந்தைய தட்டைகளை ளரிப்பது மின்சாரம் தொடர்பான சுட்டங்கள் பற்றியும் விவாதிக்க அரசு ஒப்புக் கொண்டுள்ளது ஆனால் போராடும் விவசாயிகள் வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதில் பிடிவாதம் காட்டுவதாக அமைச்சர் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார் புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடினய நாளை அவர் சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பின்போது மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கான கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை முதலமைச்சர் சமர்ப்பிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அமைச்சர்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்க திட்டமிட்டுள்ளார்

சென்னையில் இன்று செய்தியாளா்களிடம் பேசிய அவா் பெற்றோா்களின் விருப்பத்தின்பேரில் மாணவர்கள் பள்ளிகளுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறினார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது